நாட்டைக் காக்கும் அரும்பணி ஆற்றிவரும் முப்படை வீரர்களை போற்றும் வகையில் வீடுகளில் தீபம் ஏற்றுவோம் என நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பல கிராமங்களில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடப்பட்டது தீபாவளி பண்டிகை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்ப ஏதுவாக கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத் துறை தெரிவித்துள்ளது

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் செங்கவ்பட்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டுப் பற்றுடனும் மன உறுதியுடனும் நாட்டைக் காக்கும் அரும் பணியில் ஈடுபட்டு வரும் முப்படை வீரர்களின் தைரியத்தை போற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தேசத்தை பாதுகாக்கும் வீரர்களை சிறப்பிக்கும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

சுயசார்பு திட்டத்தின்கீழ் ராணுவ தளவாடங்களின் உற்பத்தியை உள்நாட்டிலேயே மேற்கொள்ளும் இந்தியா பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அரசு இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் திறனை அளித்து வருவதாகவும் கூறினார் பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

இன்று அதிகாலை முதலே புனித நீராடி புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து மக்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தீபாவளி பண்டிகையைபொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் நீண்டவரிசைகளில் காத்திருந்து சாமிதரிசனம் செய்தனர் விதிகளை மீறி பட்டாசு வெடித்தவர்கள் மீது காவல்துறையினர் மாநிலத்தின் பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்கும் சமூக அக்கறையுடனும் பறவைகள் விலங்குகள் போன்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் உயர்ந்த நோக்கத்துடனும் தமிழகத்தில் பல கிராமங்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றன கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் திருவண்ணாமலை மாவட்டம் ராயன்டபுரம் சேலம் மாவட்டம் ஊனத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு இல்லா தீபாவளி பல ஆண்டுகளாகவே கொண்டாடப்படுகிறது நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பெரம்பூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வெளவால்களை பாதுகாக்கும் நோக்கில் பட்டாசு இல்லா தீபாவளியை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கந்தன்குளம் கிராமத்தில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படா வண்ணம் கிராம மக்கள் பட்டாசு இல்லா தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பட்டியில் பறவைகள் மற்றும் பழந்தின்னி வௌவால்களை அச்சுறுத்தாமல் இருப்பதற்காக பட்டாசுகள் வெடிப்பதில்லை திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரத்தில் பட்டாசு இல்லா தீபாவளி குறித்து எமது செய்தியாளர் கூறுகிறார்

பண்டிகை முடிந்து பயணிகள் தங்களது பணியிடங்களுக்கு திரும்ப ஏதுவாக மேலும் அதிக பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத் துறை தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவை அவரது பிறந்த நாளில் நாடு நினைவுகூர்வதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னாரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் முந்நாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான குழந்தைகள் தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வருங்கால தூண்களாக குழந்தைகளை செம்மைப்படுத்தும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் சார்பில் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் பண்டித ஜவஹர்வால் நேருவின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு பா பெஞ்சமின் திரு க பாண்டியராஜன் மற்றும் உயரதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது நாளை வங்கக் கடல் மேலடுக்கு கழற்சி தமிழக கடல் பகுதி நோக்கி நகரும் என்றும் இதனால் தமிழகம் புதுச்சேரியின் அளேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் செங்கல்பட்டு நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே முள்ளிக்காடு வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையிள் பாதுகாப்பு கருதி அதிகளவு உபரிநீர் திறந்து விடப்படுவதால் கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப்பணி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்

தீயணைக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருந்த போது கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இவ்விபத்து நேரிட்டது

சென்னையில் காற்றின் தூய்மை நிலை சிறப்பாக உள்ளதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

இரண்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டருக்கும் குறைவான துகள்கள் நைட்ரஜன் டை ஆக்ஸைடு ஆகியவை நகரில் முக்கிய மாசு ஏற்படுத்தும் துகள்களாக மதிப்பிடப்பட்டுள்ளன